இந்தியா கடமைப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியிருக்கிறார் அமெரிக்க அதிபரின் இந்திய வருகை இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் சாகித்ய அகடமி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தமிழ் எழுத்தாளர் திருமதி கே வி ஜெயபூரீ க்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அடுத்த மாதம் முதல் தேதி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அடிக்கல்நாட்ட இருப்பதாக அமைச்சர் திரு ராஜேந்திர பாவாஜி கூறியிருக்கிறார்

ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியின் முதல் பிளேஆஃப் சுற்றில் சென்னை அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது அமெரிக்காவுடன் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகளில் ஒத்துழைத்து செயல்பட இந்தியா கடமைப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியிருக்கிறார் இந்தியாவுக்கு வருகைதந்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை கவுரவிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் திரு ராம்நாத் கோவிந்த் நேற்று விருந்தளித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அவரது மனைவி திருமதி மெலேனியா ஆகியோரை வரவேற்று பேசிய அவர் திரு டொனால்டு டிரம்ப் அதிபரான பிறகு இந்தியா இந்தியாவின் மதிப்பு வாய்ந்த நண்பர் திரு டொனால்டு டிரம்ப் என்றும் நமஸ்தே டிரம்ப் நிகழ்ச்சியின் மூலம் அவர் இந்திய மக்களுடன் மேலும் நெருக்கமாகியுள்ளார் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் அமெரிக்காவில் வசிக்கும் நாற்பது வட்சம் இந்தியர்கள் அந்நாட்டை தங்களது இல்லமாக கருதுவதாகவும் அவர்கள் இந்தியா அமெரிக்கா இடையே உறவு பாலமாக திகழ்வதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் தமக்கு அளிக்கப்பட்ட வரவேற்புக்கு நன்றி தெரிவித்து பேசிய அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த இரண்டு நாட்களாக ஏராளமான ஆக்கப்பூர்வ பணிகளில் ஈடுபட்டதாக கூறினார் இந்தியர்களையும் இந்தியாவையும் மிகவும் நேசிப்பதாகவும் திரு டிரம்ப் தெரிவித்தார் இந்த விருந்து நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா மத்திய அமைச்சர்கள் பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ போப்டே முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் விப்ரோ நிறுவனர் திரு அஸிம் பிரேம்ஜி தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திரா இசையமைப்பாளர் திரு ஏ ஆர் ரஹ்மான் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்

காந்தியடிகளின் சபர்மதி ஆசிரமத்திற்கும் அவர் சென்றார் தனது குடும்பத்தினருடன் ஆக்ரா சென்று உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை திரு டிரம்ப் பார்வையிட்டார் பின்னர் நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நத்தினார்

எரிசக்தி சுகாதாரம் தொலைத்தொடர்பு உள்ளிட்ட துறைகளிலும் இருநாடுகளும் ஒப்பந்தங்கள் செய்தகொண்டன பின்னர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விருந்தளிப்பு நிகழ்ச்சியில் திரு டொனால்டு டிரம்ப் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் திரு டொனால்டு டிரம்ப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி வழியனுப்பி வைத்தார் அமெரிக்க அதிபரின் இந்திய வருகைக்கு நன்றி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரது வருகை இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாக தமது டுவிட்டர் செய்தியில் தெரிவித்குள்ளார் இந்திய அமெரிக்க இடையிலான நட்புறவு இருநாடுகளில் உள்ள மக்களுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே பலனளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் திரு டொளால்டு டிரம்ப்பின் இந்திய வருகை இந்தியா அமெரிக்க இடையே சமூக பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார் தில்லியில் நேற்று நடைபெற்ற அமெரிக்க இந்திய கூட்டமைப்பின் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இருநாடுகளுக்கு இடையிலான உறவுகள் வலுப்படுவதால் தெற்காசியாவில் அமைதியும் பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படும் என்று கூறினார் நூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் நாடு இந்தியா என்றும் தரமான வாழ்க்கைத் தரத்தை மக்கள் விரும்புவதாகவும் மிகப்பெரிய சந்தை மிகப்பெரிய வணிக வாய்ப்புகள் கொண்ட நாடு இந்தியா என்றும் திரு கோயல் தெரிவித்தார் நாடு முழுவதும் பத்து லட்சம் அதிநவீன மின்சார மீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய எரிசக்தித்துறை இணையமைச்சர் திரு ஆர் கே சிங் கூறியிருக்கிறார் தில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் விவசாய மின்கட்டமைப்புடன் இணைக்கும் வகையில் பரவலாக்கப்பட்ட குரிய மின்சக்தி உற்பத்தி நூறு மெகாவாட் அளவிற்கு உயர்த்தப்படும் என்று கூறினார் நிலம் பூத்து மலர்ந்த நாள் என்ற மலையாள நாவலை தமிழில் மொழிப்பெயர்த்ததற்காக சாகித்ய அகடமி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தமிழ் எழுத்தாளர் திருமதி கே வி ஜெயஸ்ரீ க்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் திருமதி ஜெயஸ்ரீ தமிழில் மொழிப்பெயர்த்த நாவல் மலையாள வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற நூவல் என்றும் பல பல்கலைக்கழகங்களில் பாடமாக இடம்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சாகித்ய அ அகடமி விருது பெற்றதற்காக மாநில மக்கள் சார்பாக பாராட்டு தெரிவித்துள்ள முதலமைச்சர் மேலும் பல விருதுகளை பெற அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் விருதுநகரில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அடுத்த மாதம் முதல் தேதி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அடிக்கல்நாட்ட இருப்பதாக மாநில அமைச்சர் திரு ராஜேந்திர பாவாஜி கூறியிருக்கிறார்

தற்போதுள்ள விலைவாசி உயர்வுக்கேற்ப விவசாயிகளுக்கு பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதால் தனியார் நிறுவனங்கள் பால் விலையை உயர்த்தியுள்ளதாகவும் ஆனால் ஆவின் பால் விலையில் மாற்றம் ஏதமில்லை என்றும் அவர் தெரிவித்தார்

இதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு சுத்தப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக திருவள்ளூரில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் கூறினார் விரைவில் இந்த கல்லூரிக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டவிருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் புதுதில்லியில் நடைபெற்ற காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது தடுப்பணை தொடர்பாக விவாதிக்கப்படவில்லை என்று தமிழக அரசின் பொதுப்பணித்துறை செயலரும் இந்த ஆணையத்தில் இடம்பெற்றுள்ள தமிழக அரசின் உறுப்பினருமான திரு கே மணிவாசன் தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சினையை கர்நாடகா எழுப்ப முயன்றதாகவும் ஆனால் உச்சநீதிமன்றத்தில் மேகதாது அணைத் திட்டத்திற்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த மனு நிலுவையில் இருப்பதால் அதை விவாதிக்கக் கூடாது என்று தமிழகம் கூறிவிட்டதாகவும் தெரிவித்தார் மேகதாது தடுப்பணை தமிழகத்திற்கும் அதன் விவசாயிகளின் நலனுக்கும் எதிரானது என்று இந்த கூட்டத்தில் தமிழக அரசு சார்பில் எடுத்துரைக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் தடுப்பணை கட்டக்கூடாது என்பதுதான் தமிழக அரசின் உறுதியான நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்தார் எகிப்து முன்னாள் அதிபர் திரு ஹோஸ்னி முபாரக் உடல் நலக்குறைவால் காலமானார்

நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் நான்கு பேருக்கு ஒரே நேரத்தில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள மலு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது கறிக்கோழிகளுக்கு வைரஸ் பரவியுள்ளதாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்புவர்கள்மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் தமிழக முதலமைச்சரிடம் மனு அளித்துள்ளனர்

கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுவாமி தோப்பு அய்யா வைகுண்டசாமி பிறந்த நாளை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அடுத்த மாதம் மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தில் வார்டு மறுவரையறை தொடர்பாக பொது மக்கள் அளித்துள்ள மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சண்முககந்தரம் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் வேலைவாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி உமாமகேஷ்வரி தெரிவித்துள்ளார் கவுஹாத்தியில் சென்னை ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணிகளுக்கிடையே நேற்று நடைபெற்ற ஐஎஸ்எல் கால்பந்து போட்டி டிராவில் முடிவடைந்தது இரு அணிகளும் தலா இரண்டு கோல் அடித்தன

மற்றொரு பிளேஆஃப் கற்றில் கொல்கத்தா பெங்களூரு அணிகள் மோதவுள்ளன